நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒத்தி வைக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் வந்தே பாரத் திட்டத்தின்கீழ்

நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது விவசாயிகளின் நலன்களை காக்க மத்திய அரசு உறுதியுடன் செயல்படுவதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் பண்டிட் தீன்தயாள் உபாத்தியாயா வின் பிறந்த தினத்தையொட்டி காணொலி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார் கடந்த சில ஆண்டுகளில் விவசாயிகளை வங்கிக் கட்டமைப்புடன் இணைக்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைத்து முயற்சிகளையும் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார்

இந்த திட்டத்தின் மூலம் பால்பண்ணைத் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீனவர்கள் உள்ளிட்டோரும் பலன் அடைவதாகவும் அவர் கூறினார் முந்தைய அரசுகள் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவில்லை என்று கூறிய பிரதமர் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரக இந்த சூழலை மாற்றி அவர்களது நலனுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் எந்த அளவிந்கு விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதை பிஜேபி தொண்டர்கள் அவர்களுக்கு எளிய முறையில் எடுத்துரைத்து புரிய வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் எதிர்க்கட்சிகள் அரசியல் லாபத்திற்காக பொய்ப்பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

பொய்களும் வதந்திகளும் அதிக அளவில் பரப்பப்படுவதாகவும் பிஜேபி தொண்டர்கள் அதை முறியடிக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்

பண்டிட் தீன்தயாள் உபாத்தியாயா வின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சிறந்த தலைவரும் மிகச் சிறந்த சிந்தனையாளருமான தீன் தயாள் உபாத்யாயா ஏழைகள் நலனுக்காகவும் மனிதகுல ஒருமைப்பாட்டுக்காகவும் பாடுபட்டதாக தெரிவித்துள்ளார் அவரது வாழ்க்கை அனைவருக்கும் முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பன்முக ஆளுமை கொண்ட தீன்தயாள் உபாத்தியாயா இந்திய கலாச்சாரத்தை பாதுகாக்க தன் வாழ்நாள் முழுவதும் போராடியவர் என்று கூறியுள்ளார் பீகார் சுட்டப்பேரவை தேர்தலை ஒத்தி வைக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இதுதொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் அசோக் பூஷன் சுபாஷ் ரெட்டி எம்

ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதனிடையே தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தற்போது புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார்

கோவிட்

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

கற்றுக்குழலுக்கு உகந்த பொதுப் போக்குவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்குப் பார்வைக்கு ஏற்ப இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார்

ஜிதேந்திர சிங்கும்இன்று இணைந்து தொடங்கி வைக்கின்றனர் காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியின் ஆயுஷ் அமைச்சகத்தின் செயவாளர் திரு ராஜேஷ் கொட்டேச்சா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

வந்தே பாரத் திட்டத்தின்கீழ்

இதுதொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவஸ்தவா கடந்த மார்ச் மாதம் காபூலில் உள்ள குருத்வாராவில் நடைபெற்ற தாக்குதலுக்குப் பின்னர் அந்நாட்டைச் சேர்ந்த இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் சிலர் இந்தியாவில் குடியேற விருப்பம் தெரிவித்ததாக கூறினார்

ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் ரானுவம் இந்திய நிலைகள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது நேற்று மாலை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அந்நாட்டு ரானுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு இந்திய தரப்பில் தகுந்த பதிவடி கொடுக்கப்பட்டதாகவும் ரானுவ செய்தி தொடர்பாளர் கர்னல் தேவந்தர் ஆனந்த் தெரிவித்தார்

விமுரளிதரன் கூறியுள்ளார்

நூற்றுக்கும் மேற்பட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளதாகவும் அமைச்சர் திரு முரளிதரன் குறிப்பிட்டார்

பரிசோதனைகள் அதிகரித்துள்ள போதிலும் பரிசோதிக்கப்படுபவர்களில் சராசரியாக எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் பேருக்கு மட்டுமே தொற்று உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பீகார் குஜராத்

இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான எரிசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதாள் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு கென்னத் ஜெஸ்டருடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார்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 துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது

இப்பேட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்துவீச தீர்மானித்தது